விளம்பரங்களைமேற்கொள்வதற்குஅனைத்துக் கட்சிகள் தேர்தல் மற்றும் வேட்பாளர்களுக்குசமவாய்ப்பு வழங்குவதைஉறுதிசெய்யுமாறுஅதிகாரிகளுக்குதேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது

இந்தியா இங்கிலாந்துஅணிகளுக்கு இடையோன இரண்டாவதுட்வெண்ட்டிட்வெண்ட்டிகிரிக்கெட் போட்டிஅஹமதாபாதில் இன்றுநடைபெறுகிறது இனிவிரிவானசெய்திகள் சுட்ப்பேரவைத் தேர்தல் நடைபெறும் மாநிலங்களில் கேர்கல் விளம்பரங்களைமேற்கொள்வதற்குஅனைத்துக் கட்சிகள் மற்றம் வேட்பாளர்களுக்குசமவாய்ப்பு வழங்குவதைஉறுதிசெய்யுமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது இதுகுறித்தேர்தல் ஆணையம் தமிழகம் உள்ளிட்டஐந்துமாநிலதலைமைச் செயலாளர்கள் மற்றும் தலைமைத் தேர்தல் அதிகாரிகளுக்குஎழுதியுள்ளகடிதத்தில் தேர்தல் விளம்பரங்களைசில இடங்களில் குறிப்பிட்டஒருகட்சிமற்றும் குறிப்பிட்டவேட்பாளர் மட்டுமேமேற்கொண்டிருப்பதாக புகார் வந்திருப்பதுசுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தேர்தல் காலத்தில் அனைத்துகட்சிகள் மற்றும் வேட்பாளர்களுக்கும் விளம்பரம் செய்யசமவாய்ப்பு கிடைப்பதைமாவட்டதேர்தல் அதிகாரிஉறுதிசெய்யவேண்டும் எனவும் அந்தக் ஆணையம் தெரிவித்துள்ளது தமிழகசட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சிசார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் முதல் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது

கன்னியாகுமரிமக்களவைத் தொகுதி இடைத் தேர்தலில் அக்கட்சிசார்பில் விவிஜயகுமார் என்கிறதிருவிஜய் வசந்த் போட்டியிடுவார் எனவும் அகில இந்தியகாங்கிரஸ் கட்சிஅறிவித்துள்ளது ஐந்தமாநிலசட்டப்பேரவைத் தேர்தலுக்கானபிஜேபிவேட்பாளர்களை இறுதிசெய்வதற்காகஅக்கட்சியின் மத்தியதேர்தல் குழுக் கூட்டம் புதுதில்லியில் நேற்றுநடைபெற்றது பிஜேபிதலைவர் திரு ஜெ பிநட்டா பிரதமர் திருநரேந்திரமோடிமற்றும் மூத்ததலைவர்கள் பங்கேற்ற இக்கூட்டத்தில் தமிழகம் கேரளாமற்றும் புத்சேரியில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர் இறுதிசெய்யப்பட்டதாகத் தெரிகிறது

வாகனதணிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது

மாவட்டத்தில் உள்ளநான்குசட்டப்பேரவைத் தொகுதிகளில் தேர்தல் பணியில் கரூர் ாடுபடஉள்ளவாக்குச்சாவடிதலைமைஅலுவலர்களுக்கானமுதற்கட்டபயிற்சிவகுப்பு நேற்றுநடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கானதேர்தல் செலவினப் பார்வையாளர்கள் திருமணீஷ்குமார் குப்தாமற்றும் திருபிரதீப்குமார் மஜூம்தார் ஆகியோர் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் நிலைகண்காணிப்புக் குழுவினர் பறக்கும் படையினர் மற்றும் வீடியோகண்காணிப்புக் குழுவினருடன் ஆலோசனைநடத்தியுள்ளனர் கள்ளக்குறிச்சிமாவட்டத்தில் வேட்பாளர்ளின் செலவினம் கணக்கீடுதொடர்பானஆலோசனைக் கட்டி அம்மாவட்டத்திற்கானசெலவினமேற்பார்வையாளர் திருபிரசன்னாஷெட்டிமற்றும் மாவட்டதேர்தல் அதிகாரிதிருகிரண் குராவாதலைமையில் நடைபெற்றது

மாணவர்கள் தேர்வுகளைமனஅழுத்தமின்றிஎழுதுவதற்கானசுதந்திரமானசூழலைஉருவாக்கும் நோக்கில் பிரதமர் திருநரேந்திரமோடிநான்காவதுமுறையாக இந்தஆண்டும் மாணவர்களுடன் கலந்துரையாடஉள்ளார்

தொழில்துறைவளர்ச்சியில் தமிழகம் முன்னிலைவகிப்பதாகமத்தியநிதியமைச்சர் திருமதிநிர்மலாசீதாராமன் கூறியுள்ளார் சென்னையில் நேற்றுநடைபெற்றதனியார் ஊடகநிகழ்ச்சியில் பேசியஅவர் சூரியசக்திமின்சாரம் பயன்பாட்டிலும் தமிழகம் சிறந்துவிளங்குகிறதுஎன்றார் இதேநிகழ்ச்சியில் பங்கேற்றதிமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் தமிழகத்தில் தமதுகட்சிஆட்சிக்குவருமானால் பெட்ரோல் டீசல் விலையைக் குறைக்கவும் வேலைவாய்ப்பு பிரச்னைக்குத் தீர்வு காணவும் நடவடிக்கைஎடுக்கப்படும் என்றார் திமுக வில் வாரிசுஅரசியல் முன்னெடுக்கப்படுவதாகஎழுப்பப்பட்டகேள்விக்கு யாராக இருந்தாலும் மக்களிடத்தில் செல்வாக்கு இருந்தால்தான் முடியுமேதவிர யாரையும் திணித்துவிடமுடியாதுஎன்றுபதிலளித்தார்

இலங்கையில் விரைவில் புர்காஅணியதடைவிதிக்கப்படுவதுடன் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியப் பள்ளிகளும் விரைவில் மூடப்பட இருப்பதாகஅந்நாட்டுபொதுபாதுகாப்புத்துறைஅமைச்சர் திருசரத் வீரசேகராதெரிவித்துள்ளார்

விளையாட்டுச்செய்திகள் ஐ எஸ் எல் கால்பந்துப் போட்டியில் மும்பைஅணிகோப்பையைவென்றது கோவாவில் நேற்றுநடைபெற்ற இறுதியாட்டத்தில் மும்பைஅணி மோகன் பகான் அணியை இரண்டுக்கு ஒன்றுஎன்றகோல் கணக்கில் வீழ்த்தியது இந்தியா இங்கிலாந்துஅணிகளுக்கு இடையேயான இரண்டாவதுட்வெண்ட்டிட்வெண்ட்டிகிரிக்கெட் போட்டி இன்றுநடைபெறுகிறது இப்போட்டிஅஹமதாபாதின் நரேந்திரமோடிவிளையாட்டு அரங்கில் இரவு ஏழு மணிக்குத் தொடங்குகிறது